ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது கடந்த இராண்டில் வரலாற்றுச் சிறப்புமிக்க நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பிரதமர் திரு

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மத்தியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்று இரண்டாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் மத்தியில் முழு அறுதிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தமது அரசு இதேநாளில் பதவியேற்றதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஜனநாயகத்தில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட அத்தியாயம் இது என்றும் பிரதம் கூறியுள்ளார்

மக்கள் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களையும் அந்த கடிதத்தில் அவர் பட்டியலிட்டுள்ளார் நாட்டு நவனை மட்டுமே கருத்தில் கொண்டு வரவாற்று சிறப்புமிக்க முடிவுகளை தமது அரசு மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

இந்த நோய் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவற்றை களைவதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா பிற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டுமென்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியின் பாதையை நோக்கி நாம் பயணிக்கும்போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் என்றும் திரு நரேந்திரமோடி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று இன்றுடன் முதவாண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதற்காக பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அவரது தொலைநோக்கு பார்வையில் உறுதியான தலைமையில் நாடு முன்னேற்றத்தை நோக்கி வெற்றிநடை போடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று பிழைகளை களைவதற்கு நடவடிக்கை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியா சுயசுா்புடன் திகழ்வதற்கும் கடந்த ஆறு ஆண்டுகளில் அடித்தளமிட்டவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

நரேந்திரமோடி சரியான நேரத்தில் உறுதியான முடிவை எடுத்து ஊரடங்கை அமல்படுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளாா் க்டின்மான சசூழலில் விவசாயிகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இலவசமாக உணவு தானியங்களை வழங்கியதோடு நேரடியாக அவர்களது வங்கிக்கணக்கில் உதவித்தொகை சென்று சேருவதையும் அவர் உறுதிபடுத்தியதாக டுவிட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தங்களது விளைப் பொருட்களை நாட்டில் எந்த இடத்திலும் விற்பனை செய்தகொள்ள வழங்கப்பட்டுள்ள உரிமை வெளிமாநில தொழிலாளா்கள் நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஒரே குடும்ப அட்டை திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முகத்தோற்றத்தை மாற்றும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசு ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை முன்னிட்டு பிஜேபி தலைவர் திரு ஜெபி நட்டா காணொலி காட்சி வாயிலாக கட்சித் தொண்டர்களிடம் உரையாற்றினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ள கருத்துக்களை கடைகோடி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் பி ஜேபி தொண்டர்களை திரு நட்டா கேட்டுக் கொண்டார் பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது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

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குவது தொடர்பாக பொதுத்துறை வங்கி அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வங்கிகள் தாராமாளக கடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் வங்கிகள் சிறப்பு முகாம்களை நடத்தி விவசாயிகளுக்கு உழவர் கடன் அட்டைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சள் திரு

பன்னீர்செல்வம் தொழில்துறை அமைச்சள் திரு

சண்முகம் உட்பட பலர் பங்கேற்றுள்ளனர்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

உலக சுகாதார அமைப்புடனான தொடர்புகளை அமெரிக்கா துண்டித்துக் கொள்வதாக அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்று விவகாரத்தை உலக சுகாதார நிறுவனம் சரியான முறையில் கையாளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் உலகம் முழுவதும் கோவிட் தொற்று பரவுவதற்கு கீனாவும் உலக குகாதார அமைப்பும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கூறினார்